நூற்றுக்கணக்கானோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவத்தில் மாநில அரசுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய மத்திய அரசு தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

நரேந்திரமோடி கூறியுள்ளார்

ஆயுர்வேத மருந்துகள் மூலம் குணப்படுத்துவதற்கான ஆய்வுகள் இன்று தொடங்கப்பட்டுள்ளன

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

நூற்றுக்கும் மேற்பட்டோ் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்து குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அவசர கூட்டம் நடைபெற்றது பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆந்திர முதலமைச்சர் திரு ஜெகன் மோகன் ரெட்டியுடன் தொலைபேசி மூலம் விவரங்களை கேட்டறிந்தாா் மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் மேற்கொள்ள தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார் உள்துறை அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகளும் தேசிய பேரிடர் நிர்வாக அதிகாரிகளுடனும் அவர் ஆலோசனை நடத்தினார் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் கூறினார் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர்

நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர அரசு நிர்வாகம் நடவடிக்கைகளை அனைத்து மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார் விசாகப்பட்டினத்தில் உள்ள கோபால்பட்டினம் என்ற இடத்தில செயல்படும் தனியார் நிறுவனத்தில் ரசாயன வாயு கசிவு ஏற்பட்டதாகவும் இதனை கட்டுப்படுத்த பணியாளர்கள் தண்ணீர் ஊற்றியதாகவும் முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன

தற்போது வாயு கசிவு தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் மீட்புப்படையின் தலைமை இயக்குநர் திரு சத்தியநாராயண் பிரதான் கூறியுள்ளார் அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு வருவதாக அவா கூறினார் இதளிடையே ஆந்திர முதலமைச்சர் திரு ஜெகன் மோகன் ரெட்டி நிலைமையை பார்வையிட்டு வருகிறார் உலகம் முழுவதும் உள்ள நாடுகளுக்கு இந்தியா பல உதவிகளை செய்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நாடு முழுவதிலும் சில மாநிலங்களில் பொது முடக்க கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதை அடுத்து மக்கள் தாங்களாகவே முகமூடிகளை அணிந்துகொள்வதுஅடிக்கடி கைகளை கழுவுதல் சுத்தமான நடைமுறைகளை பின்பற்றுதல் சமூக இடைவெளி அளிக்கவேண்டும் என்று மத்திய அரசுக்கான முதன்மை அறிவியல் ஆலோசகர் டாக்டர்

விஜய ராகவன் தெரிவித்துள்ளார் அனைவரும் ஆரோக்கிய சேது செயலி யை டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி உள்ளார்

அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் பொது துறை நிறுவங்களுக்கும் இது பொருந்தும் என்று மாநில அரசு விடுத்த செய்து குறிப்பு கூறுகிறது

சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் நோய்த்தொற்று அதிகம் ஏற்படும் இடங்களில் சோதனை நடத்தும் பணிகள் அதிகப்படுத்தபட்டுள்ளதாக கூறினார் மாலத்தீவில் உள்ள இந்தியர்களை தாயகத்திற்கு கொண்டு வருவதற்கான பணிகளை மாலே யில் உள்ள இந்திய தூதரகம் மேற்கொண்டுள்ளது